தேசிய டிஜிட்டல் நூலகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக செயல்தலைவர் திரு

அகில இந்திய வானொலி நிலையம் தொலைக்காட்சி அலைவரிசைகள் வேளாண் மையங்கள் மற்றும் பொதுசேவை மையங்களில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பப்படும்

இருநாடுகளுக்கிடையே மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன முன்னதாக ஏதென்சில் இந்திய கிரீஸ் வர்த்தக அமைப்பினரிடையே உரையாற்றிய குடியரசுத்தலைவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உற்பத்தி துறைக்கு உத்வேகம் அளித்திருப்பதாக எடுத்துரைத்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தேசிய டிஜிட்டல் நூலகத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று புதுதில்லியில் துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணாக்கரின் அனைத்து கல்வி தேவைகளுக்கும் இந்த டிஜிட்டல் நூலகம் ஒரே தளமாக திகழும் என்று எடுத்துரைத்தார் இந்த நூலகத்தை அனைவரும் ஒரு விரல் நுனியில் தொடர்புகொண்டு இதன் வளங்கள் மூலம் அறிவுத்திறனை மேம்படுத்திக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார்

பள்ளி கல்லுாரி பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர் மாற்றுத்திறனாளி பயனாளிகள் உட்பட கற்றுக்கொள்வதற்கு ஆவலாக உள்ள அனைவருக்கும் இந்த நூலகம் ஒருங்கிணைந்த தளமாக திகழ்கிறது என்றார்

சுஷ்மா தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இணைந்து ஒத்துழைக்க இந்தியாவும் பிரான்சும் உறுதிபூண்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

இருநாட்டு முகமைகள் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தி ஒன்றுக்கொன்று ஆதரவு அளித்து தீவிரவாதத்தை ஒடுக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறினார் இருதரப்பு உறவுகளோடு பிராந்திய சர்வதேச ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக எடுத்துரைத்த அவர் அணுபொருள் வினியோக நாடுகளின் குழுவிலும் ஐநா பாதுகாப்பு சபையிலும் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதில் பிரான்சின் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார்

இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார் தொடர்ந்து மங்கோலியா நாட்டு உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் அவர் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் மங்கோலியாவின் எல்லைப் பாதுகாப்பு தலைமையகத்தையும் திரு

இந்த பயணத்தின்போது உலான் பாட்டர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய துவக்கவிழாவில் வரும் வெள்ளிக்கிழமை அவர் கலந்துகொள்கிறார்

ராஜ்நாத்சிங்கின் இப்பயணம் இந்தியா மங்கோலியா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது

நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திரு

பியூஷ் கோயல் மத்திய நிதியமைச்சர் திரு

சென்ற நான்காவது காலாண்டு இறுதியில் பல வங்கிகள் நஷ்டத்தை சந்தித்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது வாராக்கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி விதித்த புதிய நெறிமுறைகளுக்கு பின்னர் வாராக்கடனை திருப்பி செலுத்தும் நடைமுறைகள் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரிசர்வ் வங்கியின் விரைந்து செயலாற்றும் கட்டமைப்பு வரைமுறைக்குள் உள்ள வங்கிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அறிக்கை ஒன்றில் இதை தெரிவித்திருக்கும் அவர் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி காவிரி வரைவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திற்கு அம்மாநில பிரதிநிதியை நியமிக்க அவர் காலம் தாழ்த்தி விட்டு இவ்வாறு கூறுவது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல் என்றும் கூறினார் இச்செயல் காவிரி விவகாரத்தில் புதிய பிரச்சனைக்கு வித்திட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகும் என்றும் கூறியிருக்கிறார்

எடப்பாடி

அன்பழகன் நாளை தொடங்கி வைக்கிறார்

இரண்டு பைபர் படகுகளில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக்கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது தாக்குதலை நடத்தியதால் அவர்கள் கரைதிரும்ப நேரிட்டது

குமாரசாமி குறைகூறியிருக்கிறார்